ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுக்கிடையே பா துகாப்பையும் போக்குவரத்து வசதிகளையும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திருநரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பாக தேசிய இயக்கம் ஒன்றைத் தொடக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது

புதுவையில் தேவையான தகவல்கனை வழங்குவதற்கான கான்ஸ்டபிள் சிங்கம் என்னும் ரோபோ காப் வசதியை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று தொடக்கிவைத்தார் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுக்கு இடையே பாதுகாப்பையும் போக்குவரத்து வசதிகளையும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திருநரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இன்று சீனா வின் ச்சிங்டாவ் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர் அண்டை நாடுகளுடனான போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்த இந்தியா முன்னுரிமை அளிப்பதாகக் கூறிஞர்

திவிரவாதத்தால் ஏற்படும் துரதிருஷ்டகரமான விளைவுகளுக்கு ஆப்கானிஸ்தான் ஒரு உதாரணம் என்றும் தீவிரவாதத்திற்கு எதிராக ஆப்கானிய அதிபர் திருஅஷ்ரப் கனி மேற்கொண்டுவரும் துணிச்சலான நடவடிக்கைகளை பிராந்திய நாடுகள் மதிக்கும் என தாம் நம்புவதாகவும் திருநரேந்திர மோடி கூறிஞர் இந்தியா விற்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுக்கும் இடையிலான சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் டணவுத் திருவிழா மற்றும் பௌத்த மத விழா நடத்தலாம் என்றும் பிரதமர் ஆலோசனை அளித்தார்

பிராந்திய நாடுகளுக்கு இடையே நீண்டகால அடிப்படையில் இணக்கமான நட்புறவை பேணவும் இம்மாநாடு வலியுறுத்தியது மாநாட்டில் கலந்துகொண்ட கதகஸ்தான் அதிபரையும் கிரிகிஸ்தான் அதிபரையும் இன்று பிரதமர் திருநரேந்திர மோடி சந்திக்கிறார் நேற்று சீன அதிபரை அவர் சந்தித்துப் பேசியதைத் தொடர்ந்து

ஊடுறுவல் முயற்சியை வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர் ஆயுதம் ஏந்திய திவிரவாதிகள் கேரான் பகுதியில் எல்லையின் குறுக்கே ஊடுறுவ முயல்வதை பாதுகாப்புப் படையினர் கண்டதைத் தொடர்ந்து இவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் குறிப்பான நடவடிக்கைகளை காலக்கெடு அடிப்படையில் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுடன் இணைந்து தேசிய இயக்கம் ஒன்றை செயல்படுத்துவது பற்றி மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது பள்ளிப்பாடத் திட்டத்தில் பெண்களின் பாதுகாப்பு தொடர்பான பாடங்களை சேர்த்தல் ஊடகங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொன்ளுதல் இணையதளங்களில் ஆபாச படங்களைக் கட்டுப்படுத்துதல் ஆகியன இந்நடவடிக்கைகளில் அடங்கும் என்று புதுடில்லி யில் மத்திய உள்துறை அமைச்சக வட்டாரங்கள் தெரிவித்தன பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த ஏதுவாக கிரிமினல் சட்டத்தைத் திருத்தும் வகையில் அவசர சட்டம் கொண்டுவருவதான மத்திய உள்துறை அமைச்சகக்தின் உத்தேசத்திற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்துள்ளது இத்திருத்தங்களை திறம்பட்ட முறையில் அமல்படுத்தும் வகையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை விசாரரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைக்கும் உத்தேசத்திற்கும் அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ள து காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது பற்றிய மத்திய அரசின் அறிவிக்கை அரசிதழில் வெளியிடப் பட்டதைத் தொடர்ந்து

டெல்டா பகுதி விவசாயிகளின் குறுவை சாகுபடிக்கு நீர் கிடைக்கும் வகையில் காவிரி ஆணையத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டுமெனக் கோரி தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடியழனிச்சாமி மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்காரி க்கு அண்மையில் கடிதம் எழுதியிருந்தார்

கட்சியின் பொதுச்செயலராக சசிகலா நியமிக்கப்பட்டதை ரத்து செய்தும் பொதுச்செயலர் அதிகாரங்களை ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கான மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கு வழங்கியும் இந்தத் திர்மானங்கள் நிறைவேற்றப் பட்டிருந்தன அஇஅதிமுக வின் அமைப்பு விதிகளில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்களை அங்கிகரித்ததன் மூலம் தினகரன் தரப்பு ஆட்சேபணைகளை தேர்தல் ஆணையம் நிராகரித்துள்ளது புதுவைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்குத் தேவையான தகவல்களை வழங்க போலீஸ் காவலர் போல் வடிவமைக்கப் பட்டுள்ள கான்ஸ்டபிள் சிங்கம் என்னும் அதிநவீன ரோபோ காப் வசதியை இன்று கடற்கரை சாலையில் துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி தொடக்கிவைத்தார்

கவுதம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மூத்த காவல்துறை அதிகாரிகள் பலரும் கலந்துகொண்டனர் புதுவையின் முக்கிய கற்றுலா தலங்கள் அருகாமை காவல்நிலையங்கள் அவசர தேவைக்கு தொடர்பு கொள்ளவண்டிய அதிகாரிகளின் தொலைபேசி எண்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை சுற்றுலா பயணிகள் இந்த ரோபோ காப் வசதி மூலம் பெறமுடியும் புதுவையில் அங்கீகரிக்கப்படாத விளம்பரப் பலகைகள் மற்றும் பேனர்களை அகற்ற நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் முறையாக நடவடிக்கை எடுத்து வருகிறார்களா என்பதை துணைநிலை ஆளுனர் டாக்டர்கிரண்பேடி இன்று வார இறுதி ஆய்வு செய்தார் இன்று காலை ராத்நிவாஸ் குழுவினருடன் மிதிவண்டி மூலம் நகரைச் கற்றிவந்த அவர் அனுமதி பெறாத விளம்பரப் பலகைகள் மற்றும் பேனர்களை அதிகாரிகள் மூலம் அகற்றியதுடன் தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார் அனுமதி பெறாமல் வைக்கப்படும் பேனர்களை அகற்ற நகராட்சி பொதுப்பணி மற்றும் காவல்துறையினர் அடங்கிய ரோந்துக் குழுக்களை அமைக்கவும் இக்குழுவினரின் செயல்பாடுகள் குறித்து அன்றாட அடிப்படையில் வாட்ஸ்அப் மூலம் தமக்கு தகவல் கொடுக்கவும் துணைநிலை ஆளுனர் அறிவுறுத்தினர் குறிப்பிட்ட எந்தெந்த இடங்களில் உரிய அனுமதியுடன் பேனர் வைக்கலாம் என்பது பற்றிய விவரங்களை உள்ளாட்சி அமைப்புகள் மக்களுக்கு வெளியிட வேண்டும் என்றும் பொதுமக்கள் இந்த இடங்களில் மட்டுமே பேனர் வைக்கப் பயன்படுத்திக் கொள்ள வேண்டுமென தாம் கேட்டுக்கொள்வதாகவும் டாக்டர் கிரண்பேடி கூறிஞர் தமிழகத்தில் தனியார் தொலைக்காட்சி மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருப்பதை திழுக காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் சென்னை பத்திரிகையாளர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு ஊடக அமைப்புகளும் கண்டித்துள்ளன தொலைக்காட்சி நிறுவனம் சார்பில் கோவை யில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சியில் அரசுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பங்கேற்பாளர்கள் வெளியிட்ட கருத்துக்களுக்கு தொலைக்காட்சி நிறுவனத்தை பொறுப்பாக்க முடியாது என்றும் அரசின் நடவடிக்கை பத்திரிகை சுதந்திரத்திற்கு எதிரானது என்றும் இவர்கள் கூறியுள்ளனர்

மாநில அரசுகளுடன் இணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென இத்துறைக்கான மானிய கோரிக்கைகளை ஆராய்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழ கூறியுள்ளது

கணிப்பொறி மற்றும் தொலைதொடர்பு துறையிலும் மின்சார வாகனங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களிலும் அதிகம் பயன்படக் கூடிய வித்தியம் அயான் பேட்டரிகளை இந்தியா விலேயே தயாரிக்க காரைக்குடி யில் உள்ள மத்திய மின் மின் வேதியியல் ஆராய்ச்சிக் கழகத்தால் உருவாக்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்திக் கொள்ள தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள து இந்நிறுவனம் புதிய தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான லித்தியம் அயான் பேட்டரிகளை தயாரிக்கும் ஆலையை இருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைக்கும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தற்போது இந்திய நிறுவனங்கள் தங்களுக்குத் தேவையான லித்தியம் அயான் பேட்டரிகளை சீனா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து வருகின்றன இந்தியா வில் தயாரிப்போம் திட்டத்தின் நோக்கங்களுக்கு ஏற்ற வகையில் இனி இந்தியா விலேயே தயாரிக்கப்படும் என்பதால் இறக்குமதியை நம்பியிருக்கும் நிலை பெருமளவில் மாறும் என்பதும் குறிப்பிடத்தக்கது ரயில்வே துறையில் ஊழியர்களின் நலனுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக ரயில்வே வாரியத்தின் தலைவர் திருஅஸ்வனி லோஹானி கூறியுன்னார்

ரயில்வே துறையில் ஒட்டுனர்கள் மற்றும் டிக்கெட் பரிசோதகர்களுக்கான ஒய்வறை வசதிகளை மேம்படுத்தவும் ஊழியர் பற்றாக்குறையைப் போக்குவதன் முலம் பணிநேரத்தை முறைப்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பையும் போக்குவரத்து வசதிகளையும் வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார்

புதுவையில் சுற்றுலாப் பயணிகளுக்குத் தேவையான தகவல்களை வழங்குவதற்கான கான்ஸ்டபிள் சிங்கம் என்னும் ரோபோ காப் வசதியை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று தொடக்கிவைத்தார்